இனி விரிவான செய்திகள் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் கடல்வள தொழில்நுட்பக் கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இத்தகைய திட்டங்களுக்கான செலவை குறைப்பதற்கு கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தேசிய அளவில் கடல்நீரை குடிநீராக்கும் முளையத்தை செயல்படுத்தவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் வானிலை முன்னறிவிப்பில் நம்நாடு நிபுணத்துவம் பெற்று திகழ்வதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை தொடர்பான கடலோர வெள்ளநிலைமை முன்னறிவிப்பு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் அருகே தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

மாநில அரசின் திட்டங்களை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தனியார் வங்கிகளுக்கு நிகராக கூட்டுறவு வங்கிகளும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லார் ராஜூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டுறவு வங்கிகளில் முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை என்றார்

வராத அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் நடந்தா அவர்கள் மீது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று இருவேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர் பேசினார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறைகூறினார் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக வழங்கப்படும் அபராத ரசீதில் தமிழ் இடம்பெறுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் நாடுமுழுவதும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இந்த திட்டங்களினால் ஏற்படும் தீமைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இங்கிலாந்து உட்பட பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இதுபோன்ற திட்டங்களுக்கு தடைவிதிக்கப்பட்டு இருப்பதையும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்துத் தரப்பு மக்களின் வாழ்க்கைத் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதூக சிறுபான்மையினர் நலத் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் மத்திய அரசு அனுமதிக்காது என்றார் வேற்றுமையில் ஒற்றுமையே நம்நாட்டின் பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது இதர நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்றும் அமைச்சர் கூறினார்

புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆசியான் நாடுகளுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாங்காக்கில் நடைபெற்ற இந்தியா ஆசியான் உச்சிமாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் ஆசியான் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் அனைத்தும் உயர் பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று அவர் குறிப்பிட்டார் கடல்சார் பாதுகாப்பு வேளாண்மை பொறியியல் அறிவியல் ஆராய்ச்சி போன்றவற்றில் இந்த அமைப்பு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு சரத் அரவிந்த் பாப்தே கூறியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் நீதித்துறையில் நவீன தொழில்நட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் முக்கியமான வழக்குகளை விசாரிப்பதற்கென நிரந்தர அரசியல் சாசன அர்வை ஏற்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீதித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகள் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தவிருப்பதாகவும் திரு பாப்தே கூறினார்

இதன்காரணமாக சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடந்த சில நாட்களாக குன்னூர் உதகமண்டலம் கற்றுப்பற பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்ததோடு ஆங்காங்கே மண்சரிவுகளும் எற்பட்டதால் பாதுகாப்பு கருதி மலை ரயில் ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்த சுற்றுவாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் தற்போது மழை ஒய்ந்து ரயில்பாதை சீரமைப்புப் பனிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று வழக்கமான மலை ரயில் போக்குவரத்து தொடங்கியதை அடுத்து சுற்றுலாப் பயனிகள் ஆர்வத்துடன் பயனத்தை தொடங்கினர் சென்ளையிலிருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் மேட்டுப்பாளையத்திற்கு வந்திறங்கிய கற்றுவாப் பயனிகளுக்கு தடைபட்ட மலை ரயில் இன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டது அவர்களை ஆனந்தத்தின் உச்சக்கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது உதகமண்டலத்திலிருந்து மஹில்வாகனன்

இதன் காரணமாக பிரதான அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த தடை காரணமாக கற்றுலாப் பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர் சிறிது நேரத்தில் ஐந்தருவியில் வெள்ளநீர் குறைந்ததை தொடர்ந்து சுற்றுவாப் பயனிகள் ஐந்தருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் தற்போது தொடர்ந்து பழைய குற்றாலம் புலியருவியில் தண்ணீர் குறைந்ததை தொடர்ந்து அங்கும் கற்றுவாப் பயனிகள் குளிக்க அழுதிக்கப்படுகின்றனர்

சிவகங்கை மாவட்டத்தில் அமைப்புசாரா வாரியங்களில் ஒரு வட்சம் பேர் உறுப்பினர்களாக பதிவு இந்த செய்துள்ளனர்

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் புதுதில்லியில் தொடங்குகிறது இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது